நாட்டில் கொரோனாவிற்கு எதிராக அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு

தமிழகத்தில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு

நரேந்திரமோதி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது

கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் கையிருப்பில் உள்ள மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்டவை குறித்து பிரதமர் அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் நாளை மறுநாள் பிரதமர் அனைத்து கட்சித்தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் இதில் பங்கேற்க பிரதமர் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமிக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்துள்ளார் முதலமைச்சர் தமிழகத்தில் கொரோனாவை தடுக்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் திரு

பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார் பொதுமக்கள் நோய் தொற்றை தடுக்க தங்களை தனிமைப்படுத்திக்கொண்டு ஒத்துழைக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக இந்த ஆய்வுக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர செல்வம் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

உதயகுமார் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் திரு

வேலுமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

கரூர் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காய்கறி சந்தையில் கிருமி நாசினி நடைபாதையை அவர் இன்று திறந்துவைத்தார் கரூர் பேருந்து நிலையம் கரூர் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை ஆகிய இடங்களில் கிருமி நாசினி தெளிக்கும் அரங்கம் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார்

ராஜேந்திரபாலாஜி இன்று வழங்கினார் மஹாவீர் ஜெயந்தி மஹாவீர் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு

பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் உண்மை அகிம்சை எளிமை நிறைந்த மகாவீரரின் வாழ்க்கை அனைவருக்கும் முன் உதாரணமாக இருப்பதாக குறிப்பிட்டார்